எடப்பாடி கே பழனிச்சாமி தமைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் இந்தியாவை தொற்றிலிருந்து காப்பாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் தூய்மைப் பணியாளர்கள் ஊடகத்துறையினர் உள்ளிட்டோரின் முயற்சிகள் பெரிதும் பாராட்டிற்குரியது என்றும் அவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரால் நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இவர்களின் பணியை போற்றும் வகையில் நாளை சிறப்பு மரியாதை செலுத்தப்படும் என முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அறிவித்திருப்பதை வரவேற்பதாக கூறியுள்ளார் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட அனைத்து இக்கட்டான சூழ்நிலைகளிலும் முப்படையினர் மிக சிறப்பாக செயல்பட்டு பாதுகாப்பை உறுதிசெய்வதாகவும் பிரதமர் பாராட்டியுள்ளா் இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் இவர்களுக்கு நாளை சிறப்பு மரியாதை செலுத்தப்படும் என்றார் இதன் ஒருபகுதியாக ஸ்ரீநகரிலிருந்து திருவனந்தபுரம் வரையிலும் திப்புருகரிலிந்து கட்ச் வரையிலும் ஹெலிகாப்டர்கள் மூலம் இவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படுவதுடன் போர் விமானங்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் தோ்ந்தெடுக்கப்பட்ட சில கடற்பகுதிகளில் ராணுவ வாத்திய இசையுடன் இந்திய கடற்படை கப்பல்கள் அணிவகுத்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன ஊரடங்கை உறுதிசெய்யும் காவல்துறையினரின் ஒப்பற்ற சேவையை போற்றும் வகையில் காவல் நினைவிடங்களில் ராணுவ உயர் அதிகாரிகள் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலத்துவார்கள் என்றார்

சிகப்பு மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் நோய்த்தொற்று தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அதிகம் பாதிப்பிற்குள்ளான சிகப்பு மண்டலத்தில் ஊரடங்கில் எவ்வித தளர்வும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதியோர் குழந்தைகள் காப்பிணிகள் வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதிப்பு குறைவாக உள்ள ஆரஞ்சு மண்டலத்தில் சமூக இடைவெளியுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைஉறுதி திட்ட பணிகளை மேற்கொள்வது அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு மின்னணு வர்தகத்தில் அனுமதி உள்ளிட்ட தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டங்களுக்கு இடையே இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் உரிய அனுமதி மற்றும் கட்டுப்பாடுகளுடன் மக்கள் பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

நாடு முழுவதும் நாளை மறுநாள் முதல் மேலும் இரண்டு வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

நோய் பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது பாதிப்பு அதிகம் இல்லாத பகுதிகளில் எந்தெந்த பணிகளுக்கு அனுமதி அளிப்பது என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

அனைத்து மாநிலங்களும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தோ்ந்தெடுக்கப்பட்ட ரயில் நிலையங்களுக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என்றும் அனைத்து பயணிகளுக்கும் முகக்கவம் கட்டாயம் தேவை என்றும் ரயில் கூறியுள்ளது

ஸ்டாலின் தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் மின்கட்டணத்தை தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கால் குறைந்தபட்ச வருமானம் கூட இல்லாமல் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார்

ராமதாஸ் தெரிவித்துள்ளார்

அனுமதியின்றி மாவட்டத்திற்கு வருகைபுரிந்த இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து எமது செய்தியாளர்

மதுரை அவனியாபுரத்தில் பொது வினியோகத் திட்டத்தின்கீழ் மக்களுக்கு வழங்கப்படும் அரிசி தயாரிக்கும் ஆலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை பகுதி விவசாயிகள் தங்கள் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட எளிதில் வீணாகக்கூடிய பொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை உரிய நேரத்தில் வினியோகித்து பயனடைவதாக தெரிவித்துள்ளனர்

கடலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் உழவன் செயலி மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவதாக வேளாண் உதவி இயக்குநர் திரு

விருதுநகர் அருகே ரோசல்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக தூர்ந்து போன கிணற்றை அப்பகுதி பள்ளி மாணாக்கர் இளைஞர்கள் தூர்வாரி சுத்தம் செய்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஊரடங்கால் பள்ளி மற்றும் வேலைக்கு செல்ல முடியாத இவர்கள் உரிய முன்னெச்சரிக்கைளுடன் முகக்கவசம் சமூக இடைவெளியை பின்பற்றி கிணற்றை தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது

நெல்லை மாநகர காவல்துறை குடியிருப்பு பகுதிகளில் தீயணைப்பு வாகனம் மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் ஊரடங்கு மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டோருக்கு ஏற்பட்டுள்ள மன அழுத்தத்தை போக்க மனநல ஆலோசனைகளை கைப்பேசி வழியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அளிக்க மருத்துவர் டாக்டர்

குணமணி தெரிவித்துள்ளார்